உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார் கர்நாடக மாநிலம் தமக்குருவில் இன்று நடைபெற்ற வேளாண் உற்பத்தியில் சாதனை படைத்த மாநில அரசுகளுக்கான விருதுகளை பிரதமர் வழங்கி பேசினார் பாகிஸ்தானில் உள்ள ஹிந்துக்கள் சீக்கியர்கள் ஜெயிள் மதத்தினர் மற்றும் கிறிஸ்துவர்கள் பாகிஸ்தானில் மத ரீதியாக துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்காகவே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப் பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பேரணிகள் போராட்டங்கள் நடத்தி மக்களை திசைத் திருப்பி வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் மத ரீதியான தாக்குதல்கள் குறித்து மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் பிரதமர் கேளவி எழுப்பினார் பாகிஸ்தானில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்ட சிறுபான்மையினரை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார்

பெங்களுருவில் உள்ள வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த மாநாடு வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது

குடியுரிமை திருத்த சுட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து சுரியான தகவல்களை பூகோள ரீதியாக சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுடனும் இந்தியா பகிர்ந்தகொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவிலான அளைத்து அமைப்புகளுக்கும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாள தகவல்களை பகிர்ந்து கொள்ள இந்திய தரப்பில் தூதுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சுட்டம் எந்த வகையிலும் இந்தியாவில் அரசியல் சாசனத்தின் அடிப்படைக்கட்டமைப்பில் மாற்றம் செய்யவில்லை என்றும் திரு ரவீஸ் குமார் கூறினார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள ஜே கே லான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் அதிக அளவில் உயிரிழப்பதை தடுக்க அம்மாநில அரகக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தை சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் குழு கோட்டா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உதவிகளும் செய்யபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் குழுவும் நாளை கோட்டா செல்லவிருப்பதாக அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெவாட்டுக்கு இது தொடர்பாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

புத்தாண்டு தினத்தன்று மேலும் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர்

இந்த மருத்துவமனையில் சிகிச்சை குறைபாடு குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து புகார்களும் எழுந்துள்ளன சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சா் திரு அஸ்வினிகுமாா் சௌபே கூறியுள்ளாா் இன்று ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் புதிதாக ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன

உள்ளாட்சி தேர்தலுக்காள வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெற்று வருவதாக மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வாக்கு எண்ணும் பணி கண்காணிப்பு கேமிராக்கள் மூலம் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

பீஹாரில் அவர் பிறந்த இடமாள பாட்னா சாகிப்பில் உள்ள குருதவாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் பத்தாவது சீக்கிய குருவான அவரது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குருகோவிந்த் சிங்கின் பிறந்த நாள் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டது வடகிழக்கு தில்லியில் இன்று காலை ஏற்பட்ட தீவிபத்தில் தீயணைப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார்

அப்போது அந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஒரு தீயணைப்பு வீரர் உயிரிழந்தார்

அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தீயணைப்பு படை வீரர் மறைவுக்கு தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அளில் எபஜாலும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நாடுகளுக்கும் இடையேயான முதலாவது போட்டி குவாஹாத்தியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரு நடைபெறுகிறது ஹாக்கிப் போட்டிகளிலிருந்து ஒய்வுபெறுவதாக இந்தியாவின் சுமித்தா லக்ரா அறிவித்துள்ளார்

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் தேசிய வாலிபால் போட்டியில் இன்று நடைபெறும் இறதி ஆட்டத்தில் தமிழகம் ரயில்வே அணியை எதிர்கொள்கிறது மாநில அளவிலான மகளிர் செஸ் சாம்பியன் போட்டி திருவாரூரில் இன்று தொடங்கியது

இப்போட்டியில் வெற்றி பெறும் நான்கு பேர் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள்